மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மீது இன்று நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலை பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டித்துள்ளார் ஃபானி புயல் நாளை மறுநாள் ஒடிசா கடற்கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக தாம்மேற்கொண்ட முன்முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்றால் மாநிலம் மேலும் வளமாகும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்திரப்பிரதேசம் மாநிலம் அம்பேத்கர் மாவட்டத்தில் பிஜேபி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழைகளின் நிலையை உயர்த்த பாடுபட்டுள்ளதாகவும் தமது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் மேம்பட்டுள்ளதாகவும் கூறினார் பிரதமர் இன்று உத்திரப்பிரதேசம் மாநிலம் கோசாம்பி மத்தியப் பிரதேசம் மாநிலம் ஹோஷங்காபாத் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று உத்திரப்பிரதேசம் மாநிலம் சீதாபூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிகையில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார் முந்தைய ஆட்சிகளின் போது பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கவில்லை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுவது ஏற்கதக்கது அல்ல என்றும் அவர் கூறினார்

ராகுல் காந்தி இன்று உத்திரப்பிரதேசம் மாநிலம் பாராபங்கி பகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

மோடி கண்டனம் மகாராஷ்டிரா மாநிலம் காட்சிரோலி பகுதியில் இன்று பாதுகாப்பு படையினர் மீது நடைத்தப்பட்ட தாக்குதலை பிரதமர் திரு நரேந்திரமோடி வன்மையாக கண்டித்துள்ளார் பாதுகாப்பு படையினரின் வீரத்திற்கு தாம் தலைவணங்குவதாகவும் அவர்களின் தியாகங்கள் ஒரு போதும் மறக்கப்பட மாட்டாது என்றும் டுவிட்டரில் பிரதமர் கூறியுள்ளார் உயிரிழந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்வதாகவும் வன்முறைக்கு காரணமானவற்களை தண்டிக்காமல் விடமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

தனியார் வாகன ஓட்டுநர் ஒருவரும் உயிரிழந்தார்

இம்மாவட்டங்களில் புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்

புவியரசன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

புவியரசன் தெரிவித்தார் புயல் தேர்தல் ஒடிசாவில் புயல்பாதிப்பு ஏற்பட வாய்புள்ள பகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளின் அமலாக்கத்திற்கு விலக்களிக்கும் உத்தேசத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது உதவி மீட்பு பணிகளை உடனுக்குடன் மேற்கொள்ள இத்தகைய விதிவிலக்கு அவசியம் என்று ஒடிசா மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை இலங்கையில் தீவிரவாதத்தை மகிமை படுத்தும் வகையிலான மதக்கருத்துக்கள் மற்றும் கொள்கைகளை எவரும் போதிக்க கூடாது என்று அந்நாட்டு அரசு தடைவிதித்துள்ளது இலங்கையில் உள்ள வெளிநாட்டினருக்கும் இது பொருந்தம் என்றும் இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபட்ட அன்னியர்கள் சிலர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடையை தொடர்ந்து இலங்கையில் முஸ்லீம் மத குரு ஜாகீர் நாயகிற்கு சொந்தமான பீஸ் டிவி ஒளிபரப்பு கேபிள் மற்றும் செயற்கை கோள் கட்டமைப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த்தொலைக்காட்சி அலைவரிசை இந்தியா உட்பட பல்வேறு நாடகளில் ஏற்கனவே தடைசெய்யப்பட்டுள்ளது தீவிரவாத த்தை எதிர்ப்பதில் உலகம் முழுவதும் ஒன்றுபட வேண்டும் என இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை விசாரணை சென்னை பூந்தமல்லியிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்த இலங்கையை சேர்ந்த மூவரிடம் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நடத்திய குழுவின் தலைவர் ஹாசிமுடன் தொடர்பில் இருந்த்தாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக என்ஐஏ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பூந்தமல்லியில் பாஸ்போர்ட் இல்லாமல் தங்கியிருந்த இலங்கையை சேர்ந்த தானுகா ரோஷன் என்பவரை போலிசார் கைது செய்துள்ளனர் கொலை வழக்கு ஒன்றில் சம்பந்தப்பட்ட இந்த நபர் சுதர்சன் என்ற பெயரில் அங்கு தங்கியிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கிடையே தஞ்சை கும்பகோணம் அதிராமபட்டினம் ராமநாதபுரம் ஆகிய ஊர்களில் பத்துக்கும் மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் குழு அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது

இன்று மாநில மக்களுக்கு பகிரங்க கடிதம் ஒன்றை வெளியிட்ட அவர் யாருக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியம் அல்ல என்றும் நமது செயல்பாடுகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமைவதே முக்கியம் என்றும் கூறினார் அனைத்து பணிகளும் மக்களுக்கு முழுமையான நல்ல நிர்வாகத்தை வழங்குவதாக அமைய வேண்டும் என்றும் மக்களின் தேவைகள் பூர்த்தி ஆகாமல் காத்திருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அன்பழகன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரமுண்டு என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பை புதுச்சேரி அதிமுக வரவேற்பதாக அக்கட்சியின் சட்ட மன்ற கட்சித்தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரமில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துவிட்ட நிலையில் அவரால் உயர்த்தப்பட்டதாக கூறப்படும் குப்பை வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை ரத்து செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தினார்

மே தினம் தொழிலாளர் தினமான மே தினம் இன்று புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல்வேறு தொழிலாளர் அமைப்புகள் கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் இந்நாளைக் கொண்டாடினர் ஐஎன்டியுசி ஏஐடியுசி மற்றும் சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஆயினும் புதுச்சேரி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்புடன் இணைந்த பல்வேறு அரசு வாரியங்கள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் இன்று கறுப்பு தினம் அனுசரித்தனர் பல மாதங்களாக தங்களுக்கு ஊதியம் வழங்காத்தை கண்டித்து இவர்கள் கறுப்பு கொடியேற்றி சுதேசி பஞ்சாலை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்

விஷ்ணு வர்த்தன ராவ் கோரியுள்ளார் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற மே தின விழாவில் கொடியேற்றி வைத்து பேசிகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார் ரயில்வே தெற்கு ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் முற்றிலும் காகிதங்களின் பயன்பாடு இல்லாத இ அலுவலக வசதியை பொதுத்துறை ரயில்டெல் மினிரத்னா நிறுவனம் அமல்படுத்தி உள்ளது தெற்கு ரயில்வேயில் இ அலுவல் கோட்டமாக மேம்படும் முதலாவது ரயில்வே கோட்டம் திருச்சிராப்பள்ளி கோட்டம் தான் என்று ரயில்டெல் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இ அலவலக திட்டம் தேசிய மின்னாளுகை திட்டத்தின் ஒரு பகுதியாக இயக்க ரீதியில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளதும் இத்திட்டத்தினால் அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படத்தன்மை மற்றும் செயல்திறன் மேம்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது